தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சர்தார் பட்டேல் பெயரில் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது நிறுவப்பட்டுள்ளது கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டம் போல பல்கலைக்கழக சமூக பொறுப்புணர்வு திட்டம் ஒன்றை தொடக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக் கூடும் என்பதால் தமிழகத்திலும் புதுவையிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது

நாடு முழுவதும் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் லட்சக் கணக்கான மக்கள் பங்கேற்க உள்ளனர்

நரேந்திரமோடி நாளை குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமை சிலையில் சர்தார் பட்டேலுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறார் ஒற்றுமை தின அணிவகுப்பிலும் பங்கேற்கும் அவர் தொழில்நுட்ப கண்காட்சியை பார்வையிட்டு கெவாடியாவில் ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவார் நாளை தேசிய ஒற்றுமை தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா ஒற்றுமை ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார் நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டங்கள் எங்கெல்லாம் நடைபெறும் என்பது பற்றிய தகவல்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள தனி இணையதளம் தொடக்கப்பட்டுள்ளது ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்னும் லட்சியத்தை நோக்கி பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஒற்றுமை ஓட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என ஏற்கனவே மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயரில் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது நிறுவப்பட்டுள்ளது சர்தார் பட்டேல் பிறந்த நாளும் தேசிய ஒற்றுமை தினமுமான நாளை மத்திய அரசு இந்த விருதை அறிவிக்க உள்ளது பதக்கம் மற்றும் பாராட்டு பத்திரம் அடங்கிய இந்த விருதுக்கு இந்தியாவைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் அமைப்புக்கள் பெயர்களை பரிந்துரைக்கலாம்

கார்ப்ரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டம் போல பல்கலைக்கழக சமூக பொறுப்புணர்வு திட்டம் ஒன்றை தொடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுடெல்லியில் ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் பல்கலைக்கழகம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் என்றும் விளிம்பு நிலை மக்களின் தேவைகளுக்கு முக்கியத்தும் அளித்த மகாத்மா காந்தி மௌலானா முகமது அலி ஜோஹர் மற்றும் டாக்டர் ஜாக்கீர் உசேனின் செய்திகளை பரப்பும் பொறுப்பை இப்பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்தியா புதிய ஆற்றலுடன் உலகில் தனக்கென தனி இடம் ஒன்றை உருவாக்கிக் கொண்டு வருவதாகவும் இதில் இளைஞர்களுக்கு மிக முக்கியப் பங்கு இருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் அரியானா முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யை சந்தித்து பேசினார்

மஹாராஷ்டிரா மாநிலத்தில் புதிதாக இதற்கிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மும்பையில் கூடி ஏகமனதாக காபந்து முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீசை பிஜேபி சட்டமன்றக் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரத்தை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கப் பிரிவு கோரியதை நிராகரித்து டெல்லி நீதிமன்றம் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

சிதம்பரத்திற்கு மருந்துகள் சிறையில் தனி அறை மற்றும் பாதுகாப்பு அளிக்க திகார் சிறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திமுக தலைவர் திரு

க கஸ்டாலின் பா ஜ

ஜ க மூத்த தலைவர் திரு

ராஜா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இந்திய பெருங்கடலில் குமரிகடல் மற்றும் அதனையொட்டிய நிலநடுக்கோட்டுப் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்தது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பேரிடர் நிர்வாக வசதிகளை உஷார் நிலையில் வைத்திருக்குமாறு மாநில அரசின் வருவாய் துறை அறிவுறுத்தியுள்ளது ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பெரும்பாலும் கரைக்கு திரும்பி விட்டதாகவும் மற்றவர்கள் கரை திரும்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநில பேரிடர் இராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

சிவக்கொழுந்து மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரெஞ்ச் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றதைக் குறிக்கும் இந்நாளில் மக்கள் அனைவரும் மாநில அரசுக்கு முழு ஆதரவு அளித்து புதுச்சேரி யை சிறந்த மாநிலமாக மாற்ற உறுதி ஏற்போமாக என்று அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் குறைந்த போதிலும் இவ்வாண்டு மீண்டும் அதிகரித்து இருப்பதாக அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் கூறினார்

அண்மையில் ஏனாமிற்கு பயணம் மேற்கொண்ட துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இது தனிப்பட்ட முறையிலான பயணம் என்று கூறியிருப்பதை திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சுட்டிக்காட்டி இப்பயணத்திற்கான செலவை துணைநிலை ஆளுநர் ஏற்பாரா என வினவினார் துணைநிலை ஆளுநர் மீது உரிமைப் பிரச்னை எழுப்புவது குறித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உரிமைக் குழுவிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நடுக்காட்டுப்பட்டி யில் குழந்தை சுஜித் ஆழ்துளைக் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அரசியல் ஆதாயத்திற்காகவே தமிழக அரசைக் குறை சொல்வதாக புதுச்சேரி சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இது குழந்தையின் மரணத்தை சிறுமைப் படுத்தும் செயல் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் புதுவையில் மழை நிலவரங்களை சமாளிக்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கு இடையே மீட்புக் குழு அமைக்கப்படவில்லை என்றும் மழையினால் சாயும் மரங்கள் மற்றும் மின்கம்பங்களை அகற்றத் தேவையான உபகரணங்கள் பொதுப் பணித்துறை மற்றும் தீயணைப்பு துறையிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மழையினால் ஏற்படும் பிரச்னைகளை சரிசெய்யும் பொறுப்பை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுவையில் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கான மக்கள் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருப்பதை திரு அன்பழகன் சுட்டிக்காட்டி அதிகாரிகள் இரண்டு கோஷ்டிகளாக செயல்படுவதால் நடவடிக்கை எடுக்க இயலாது என்றார்

தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு சர்தார் பட்டேல் பெயரில் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது நிறுவப்பட்டுள்ளது கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டம் போல பல்கலைக்கழக சமூக பொறுப்புணர்வு திட்டம் ஒன்றை தொடக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக் கூடும் என்பதால் தமிழகத்திலும் புதுவையிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது